நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் புதுச்சேரி கொரோன பரவல் தடுப்பு நடவடிக்கைகளால் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கூறினார் பத்மபூஷன் டாக்டர் பாலாசாகேத் விக்கே பாட்டீலின் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர் தற்போதைய உள்ளுர் பொருளாதாரம் மற்றும் உள்ளுர் வர்த்தகம் நாட்டை முன் எடுத்துச் செல்லும் என்பது ஐயம் இல்லை என்று குறிப்பிட்டார் மகாராஷ்டிராவில் சர்க்கரை தொழிற்சாலை குஜராத்தில் பால் உற்பத்தி தொழில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் கோதுமை உற்பத்தி ஆகியவையே இதற்கு சரியான உதாரணம் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார்

நிர்மலா சீத்தாராமன் அறிவித்துள்ளார்

இதன் மூலம் பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் நடவடிக்கைகைள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எல்டிசி எனப்படும் பயணவிடுப்பு சலுகை தொகைக்கு பண அட்டை மூலம் ஜிஎஸ்டி செலுத்திய பொருட்களை வாங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் கிரண்பேடி புதுச்சேரியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது ஊடகச் செய்தியில் தெரிவித்துள்ளார் களத்தில் உள்ள அதிகாரிகளுடன் இன்று மதியம் ஆலோசனை நடத்திய அவர் புதிதாக கொரோனா தொற்று விகிதம் பெரும் அளவு குறைந்திருப்பதாகவும் இன்று மதியம் வரை இறப்பு ஏதம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறியுள்ளார் பரிசோதனை செய்வதன் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதாகவும் கொரோனா தடுப்பு பற்றிய தகவல்களை கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலாத்துறையின் எல்இடி திரை குறித்து ஆலோசிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாராயணசாமி பொதுமக்களுக்கு தவறான தகவல்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அளிக்க கூடாது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என்றும் இதை மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஏற்றுக் கொண்டதாகவும் கூறினார் அதே நேரத்தில் துணைநிலை ஆளுநர் மத்திய அரசிடம் இருந்து பணம் கொடுப்பதற்கான உத்தரவை பெற்றிருப்பதாகவும் பயனாளிகளுக்கு பணமாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் இலவச அரிசி வழங்குவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் கூறினார் அதே நேரத்தில் சென்டாக் மருத்துவ மாணவர்கள் அனுமதி விவகாரத்தில் டாக்டர் கிரண்பேடியின் வற்புறுத்தலின் பேரில் சென்டாக் அதிகாரிகள் மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் திரு நாராயணசாமி சுட்டிக்காட்டினார் மல்லாடி புதுச்சேரியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஓய்வு பெற்ற மருத்துவத் துறை இயக்குநர்களின் ஆலோசனையை கேட்க இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்

காரைக்காலை சேர்ந்த இருவர் இந்நோய்த் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர்

சுந்தரேசன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில்

மைக்கேல் பென்னோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமாகவும் தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் சுனாமி ஒத்திகை சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் செயல்படும் விதங்கள் குறித்த பயிற்சி ஒத்திகை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று நடைபெற்றது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை காவல்துறை தீயணைப்புத் துறை உள்ளிட்ட அனைத்து அரசுத் துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட வில்லை பயிற்சியின் துவக்கமாக ஹைதராபாத்தில் உள்ள இந்திய சுனாமி ஆரம்ப எச்சரிக்கை மையம் இந்தியாவில் அனைத்து கடலோர மாநிலங்களுக்கும் சுனாமி அச்சுறுத்தல் தகவல்களை வழங்கியது இதை அடுத்து அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைந்த ஒத்திகை பயிற்சி துவங்கியது

பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் கரையோர பகுதிகளில் நிற்கும் கப்பல்கள் ஆழ்கடலுக்குள் செல்ல வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது

அவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் புதிய வேளாண்மைச் சட்டங்கள் விவசாயிகளை தொழில்முனைவோர்களாக மாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் புதுச்சேரி கொரோன பரவல் தடுப்பு நடவடிக்கைகளால் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்